சாத்திய கூறுகள் பற்றி அரசியல் கட்சிகளுடன் இரண்டாவது நாளாக இன்றும் சுட்ட ஆணையம் கருத்து கேட்டு வருகிறது

வைக்கப்பட்டுள்ளது ஆனால் பால்டால் வழித்தடத்தில் சுமூகமாக நடைபெற்று வருகிறது

இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்

மற்றும் இறுதியாட்டம் பிரிஸ்டலில் இன்று மாலை நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான சாத்தியம் குறித்து சுட்ட ஆணையம் தேசிய மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில அரசியல் கட்சிகளுடன் இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனையை தொடர்ந்தது நேற்று நடைபெற்ற முதல் நாள் கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் கருத்துகள் கலவையாக இருந்தன தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள சிரோமனி அகாலி தள் இந்த கருத்துக்கு ஆதூவு தெரிவித்தது அதே சமயம் திரிணமூல் காங்கிரஸ் இந்திய கம்பூனிஸ்ட் கட்சி போன்றவை எதிா்ப்பு தெரிவித்தன இந்த ஆலோசனைக்கு ஆதரவாக குரல் கொடுத்துவரும் பிஜேபி தமது கருத்துக்களை ஆணையத்திடம் சமாப்பிக்க கூடுதல் அவகாசம் கோரியுள்ளதாக அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்தள இந்த ஆலோசனை தொடர்பாக முடிவெடுப்பதற்குமுன் மற்ற எதிர்கட்சிகளுடன் கலந்து பேச இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது அரசியல் கட்சிகள் தவிர அரசியல் சாசன நிபுணர்கள் அதிகாரிகள் கல்வியாளர்கள் பொதுமக்கள் ஆகியோரிடமும் சட்ட ஆணையம் கருத்து கேட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டம் வாஸாயி என்ற இடத்தில் உள்ள சின்சோட்டி அருவியின் வெள்ளத்தில் ஒருவர் உயிரிழந்தார்

இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் ஒன்றும் மீட்புப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டது இந்த பகுதியில் நேற்று காலை முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்ததால் அருவியில் குளிக்க சென்ற பயணிகள் வெளியே வரமுடியாமல் சிக்கி தவித்தனர்

உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகள் அனைத்தையும் இந்தியா கடைப்பிடித்து வருகிறது என்றும் ஏற்றுமதிகளுக்கு இந்தியா மானியம் அளிக்கவில்லை என்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் கொல்கத்தாவில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இருப்பினும் ஏற்றுமதியாளர்களின் சிரமங்களைக் குறைக்க அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் இந்த நடவடிக்கை மாளியம் வழங்குவது ஆகாது என்றும் கூறினார் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உலக வர்த்தக அமைப்பு நீடிப்பதில் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உலக வர்த்தக நெறிமுறைகளை வரன்முறைப்படுத்த அது அவசியம் என்று இந்தியா உறுதியுடன் கூறிவருவதாகவும் குறிப்பிட்டார் கர்நாடக மாநிலம் முழுவதும் தொழிற்சாலைகள் அமைவதற்கு ஏதுவாக முதவீட்டு நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி கூறியுள்ளார் பெங்களுருவில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பிள் துதுக்குழுவினரிடம் பேசிய அவர் அனைத்து மவாட்டங்களிலும் தொழிற்சாலைகளை தொடங்குவது அரசின் விருப்பம் என்றும் இவற்றிற்கான முதவீடுகள் வரவேற்கபடுகின்றன என்றும் கூறினார் முதலீட்டு நடைமுறைகளை எளிமைபாக்கி முதலீட்டாளர்கள் அலைக்கழிக்கப்படுவதை தவிர்க்க உயர்நிலை அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார்

தென் மாநிலங்களில் முதலீட்டுக்கானத் திட்டங்களை இந்த மாநாட்டில் கூட்டமைப்பு சமாபிக்கவுள்ளது புதியக் கல்விக் கொள்கையை வரைவதற்கான கே

கல்விக் கொள்கைக்கு இறுதி வடிவம் கொடுக்க கால நீடிப்பு தேவை என்று அந்தக் குழு கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு அமைச்சர் ஒப்புதல் அளித்தாகவும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

தற்போது மூன்றாவது முறையாக இந்தக் குழுவிற்கு பதவிக்காலம் நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது

தற்போது பிஜேபி தேர்தல் அறிக்கையின் ஒரு பகுதியாக புதிய தேசியக்கல்விக் கொள்கை உருவாக்கப்படுகிறது

மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சரவைச் செயலாளா் திரு டி எஸ் ஆர் சுப்பிரமணியன் தலைமையிலான குழுவின் அறிக்கையையும் தற்போதையக் குழு கணக்கில் எடுத்துக்கொள்ளும் மருத்துவர்கள் முதலாவது பணி உயர்வுக்கு முன்பாக முன்றாண்டுகள் கிராமப் புரங்களில் பணிபுரிவதை கட்டாயமாக்கலாம் என்று குடியரகத் துணைத் தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு யோசனை தெரிவித்துள்ளார்

நவீன மருத்துவ வசதிகள் அவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியாவில் மருத்துவம் பாதுகாப்பானதாகவும் செலவு குறைந்ததாகவும் இருப்பதால் வெளிநாட்டினர் சிகிச்சைக்காக இங்கு வருவதாக அவர் குறிப்பிட்டார் அளைவருக்கும் மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்ய காப்பீட்டு வசதி கொண்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தரும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் இந்த விழாவில் பேசும்போது பேறுகால இறப்பு விகிதத்தை குறைப்பதில் இலக்கை எட்டி தமிழக அரசு சாதணைப் படைத்துள்ளதாக கூறினார்

இந்த விழாவில் மாநில அமைச்ச் திரு டி ஜெயகுமார் பல்கலைக்கழக துணை வேந்தர் டாக்டர் கீதா லட்சுமி மக்கள் நலவாழ்வுத் துறை செயவாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்துக்கொண்டனர் ஐம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பால்டால் வழித்தடத்தில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் யாத்திரை சுமூகமாக நடைபெற்று வருகிறது வானிலை சீரடைந்ததால் இந்த வழித்தடத்தில் நேற்று முதல் யாத்திரை மீண்டும் தொடங்கியது இருப்பினும் காஷ்மீர் பள்ளத்தாக்குப் பகுதியில் பிரிவினைவாதக் குழுக்கள் முழு அடைப்புப் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதால் பாரம்பரியமான பகல்காம் வழித்தடத்தில் யாத்திரை இன்று நிறுத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னதாக காஷ்மீர் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்ய ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநர் திரு என் என் வோரா ஆளுநர் மாளிகையில் உயர்நிலைக்குழுக் கூட்டத்தை நடத்தினாா் இதில் ஆளுநரின் மூன்று ஆலோசகங்கள் காவல்துறை தலைவர் உள்துறை முதன்மை செயலாளர் பாதுகாப்பு படைகளின் தளபதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் காஷ்மீரில் பொதுமக்களில் மூன்று பேர் உயிரிழந்த சும்பவம் குறித்து இந்த கூட்டத்தில் வருத்தம் தெரிவித்த ஆளுநர் ரானுவமும் பாதுகாப்புப் படையினரும் செயல்பாட்டு நடைமுறைகளை கடுமையாக பின்பற்றவேண்டும் என்று வலியுறுத்தினார் அர்நாத் யாத்திரைக்காள ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு மேலாண்மை குறித்தும் பாதுகாப்பு படைகளின் தலைவர்கள் ஆளுநருக்கு எடுத்துரைத்தனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதிலும் செல்பேசி இணையதள சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன எனினும் பிஎஸ்என்எல் தரைவழி தொலைபேசி அகண்ட அலைவரிசை சேவைகள் தொடர்கின்றன கால்பந்து போட்டிகள் குறித்த செய்திகள் உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் முதலாவது அரையிறுதி ஆட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது இந்த ஆட்டத்தில் பிரான்ஸ் அணியுடன் பெல்ஜியம் அணி விளையாடும்

ஆட்ட நோ இறதியில் இரண்டு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டு சம நிலையில் இருந்ததால் கூடுதல் நேரம் அளிக்கப்பட்டது கூடுதல் நேர இறுதியிலும் கூட இரு அணிகளும் தவா இரண்டு கோல் போட்டு சமமாக இருந்ததால் பெனவ்ட்டி சூட் அவுட் வழங்கப்பட்டது

விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவிஜ் ஷரன் நியூசிலாந்தின் ஆர்டம் சிட்டக் இணை காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டம் இன்று நடைபெறுகிறது பிரிஸ்டல் நகரில் இந்திய நேரப்படி மாலை ஆறரை மணிக்கு இந்தப்போட்டி தொடங்கும் இதுவரை நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இருஅணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்று சமநிலையில் உள்ளன